தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா அறிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் இன்று புதுதில்லியில் பேச்சு வார்த்தை நடத்தினார்

காற்று மாசுபாடு குறித்த விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து தீர்வு காணவேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

காற்று மாசு அதிகமாக காணப்படுவதால் தில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பொது சுகாதார அவசர நிலையை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது

தீவிரவாதத்தை ஒழிக்க இந்தியா ஜெர்மனி இடையேயான உறவு வலுப்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சவா மெர்க்கலுடன் நடைபெற்ற பிரதிநிதிகள் அளவிலான பேச்சுவார்த்தைக்குப் பிறகு பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி பொலிவுறு நகரங்கள் உள்நாட்டு கடல் வழி மார்க்கங்கள் சுற்றச்சூழல் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருதரப்பினர் இடையே பேச்சு வார்த்தை நடைபெற்றதாக கூறினார்

இதை தொடர்ந்து பேசிய ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் இரு நாடுகளுக்கிடையிலான ஒப்பந்தங்கள் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார் புதுபிக்கப்பட்ட எரிசக்தி மேம்படுத்துவதில் இந்தியாவின் பங்கை அவர் பாராட்டினார் இதனிடையே புதிய தொழில்நுட்பம் விவசாயம் கடலோர மேலாண்ளம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுகிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலுக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது குடியரகத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துகொண்டார் பின்னர் ராஜ்னாட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று ஜெர்மன் பிரதமர் மரியாதை செலுத்தினார்

தாய்லாந்து பிரதமர் விடுத்து அழப்பை ஏற்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாங்காக் செல்லவுள்ளதாகவும் இந்த பயணத்தின்போது இணையதள பாதுகாப்பு பொருளாதார ஒத்துழழப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சக கிழக்குப்பகுதிக்கான செயலாளர் திரு விஜய் தாகூர் சிங் தெரிவித்துள்ளார்

பேசிய அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த போதிய நிதி கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார் ஜம்மு காஷ்மீரை அளமதி மற்றும் முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும் வகையில் அரசு செயலாளர்கள் வெளிப்படை தன்மையுடலும் உன்மையுடலும் பணியாற்றவேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு உரிய முறையில் சேவையாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மகாராஷ்டிராவில் பிஜேபி சிவசேனா கூட்டணி அரசு அனமவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் சிவசேனாவை சேர்ந்தவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சஞ்ஜை ராவத் தெரிவித்துள்ளார் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பிஜேபியோடு இதுவளர் சிவசேனா பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறினார் சிவசேனா முடிவு செய்தால் தேவையான உறப்பினர்கள் பலத்தோடு நிலையான ஆட்சி அம்க்க முடியும் என அவர் தெரிவித்தார் இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவாரை சஞ்ஜை ராவத் நேற்று மும்பையில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு மனராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக இருக்கலாம் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் திரு சரத்பவாருடன் பேச்சு நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐந்து லட்சம் அரசு வாகனங்கள் படிப்படியாக மிள்சாரத்தால் இயங்கும் வாகனங்களாக மாற்றப்படும் என மத்திய அனமச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் வாங்கப்பட்ட மின்சார வாகனங்களை புதில்லியில் இன்று கொடியசைத்து தொடங்கிவைத்து பேசிய அவர் இதை தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் வாகனங்களால் ஏற்படும் அதிகப்படியான புகை மற்றம் காற்று மாசை குறைத்திட இந்த மின்சார வாகனங்கள் உதவும் என அவர் கூறினார் இந்த ாகனங்களை பயன்படுத்துவதால் பெட்ரோல் டீசல் தேவை குறையும் என்றும் பணம் விரையமாவது தடுக்கப்படும் என்றும் தி அவர் தெரிவித்தார்

குறைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் காற்று மாசுபாடு குறித்த விவகாரத்தில் ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து தீர்வு காணவேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரனஷ் ஜவடகேர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டும் என்றே அரசியல் ஆக்குவதாகவும் அவர் குறை கூறினார் தலைநகர் தில்லியில் கிழக்கு அதிவேக புறவழிச்சாலை கட்டுமானப்பணிகளுக்னக போதிய நிதியை ஒதுக்காததால் வாகன நெரிசல் ஏற்பட்டு காற்று மாசு அதிகரித்து வருவதாக அவர் குற்றம்சாட்டினார்

காற்று மாசு அதிகமாக காணப்படுவதால் தில்லி மற்றும் அண்டை மாநிலங்களில் பொது சுகாதார அவசர நிலையை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது

இது தொடர்பாக உத்தரபிரதேசம் ஹரியானா மற்றும் தில்லி மாநில அரசு தலைமை செயலாளர்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு ஆணையத் தலைவர் பெகுர் லால் அறிவுறுத்தியுள்ளார் குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திற்கு இடைக்கால ஜாமின் வழங்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பான வழக்கு இன்று விசாணைக்கு வந்தபோது ப சிதம்பரம் உடல் நலத்துடன் இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் துஷர் மேத்தா தெரிவித்தார் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் எய்ம்ஸ் மருத்துவக் குழு திரு சிதம்பரத்தின் உடல் நிலையை பரிசோதித்தப் பின்னர் அளித்த அறிக்கையையும் அவர் நீதிமன்றத்தில் வாசித்தார் இதையடுத்து தினர் சிறைச்சாலையில் திரு சிதம்பரத்திற்கு சுத்தமான கற்றுப்புறத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு வீட்டில் சனமத்த உணவு கொசு வலை முககவசம் போன்றவற்றை அளிக்குமாறும் நீதிபதி சுரேஷ் கெயிட் திஹார் உத்தரவிட்டார் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அரசு களடமைப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் தனிநபர்களின் குதந்திரத்தில் தலையிடுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் வாட்ஸ் அப் நிறுவனம் இந்தியர்களின் தகவல்களை உளவு பார்த்ததாக வந்த தகவலையடுத்து இவ்வாறு அமைச்சர் கூறினார் இந்த விஷயம் தொடர்பாக வாட்ஸ் அப் நிறுவனம் வரும் நான்காம் தேதிக்குள் விளக்கமளிக்கவேண்டும் என்றும் லட்சக்கணக்காள இந்தியர்களின் தகவல்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்கவேண்டும் என்றம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் உருவான மன புயல் லட்சத்தீவு அருகே கரையை கடந்தது